தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது

பிரதமர் திரு

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நம்நாட்டில் குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார் பங்களிப்புடன் நோய் மக்கள் இந்த கட்டுப்படுத்தப்பட்டள்ள போதிவும் வரும்காலங்களிலும் முன்னெச்சிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் தெரிவித்தார் முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பொதமகக்ள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக கயகாா்பு இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விண்வெளித்துறையில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் வளா்ச்சியை உறுதி செய்வதற்காக தொலைநோக்கு அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் கருத்துக்களின் அடிப்படையிலேயே திட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் விவசாயிகள் தொழிலாளிகள் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார் உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

ஊரடங்கிற்கு முன்னர் இது மூன்று நாட்களாக இருந்தது என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் மாநிலங்களிலும் யுளியன் பிரதேசங்களும் நோய் தொற்று தொடா்பான கண்காணிப்பை மேலும் தீவிரபடுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கள் திரு ஹர்தீப் சிங்பூரி திரு அஸ்வினிகுமார் சௌபே மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் சேவைக் கழகத்தின் சாா்பில் இந்த மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுவதாகத் தெரிவித்துள்ளாா் இந்த மருந்துகள் மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி அவைக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டள்ளார் தேவையின் அடிப்படையில் கூடுதலாக கொள்முதல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றம் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

ரிசா்வ் வஙகியின் அதிகார வரம்பிற்குள் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வருவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது முள்ளதாக மத்திய அமைச்சரவை பரிந்துரை செப்த இந்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் இதனை அடுத்து இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலை எழுதியவரும் கதந்திரப் பேராட்ட வீரருமான பங்கிம் சந்திர ளட்டர்ஜி யின் பிறந்தநாளைபொட்டி குடியரக துணைத்தவைர் திரு வெங்கையா நாயுடு அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் வந்தே மாதரம் என்ற சொல் மூலம்தாள் இந்தியாவை பாரத தாயாக உருவகப்படுத்த முடிந்தது என்றும் சுதந்திரப் போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த சொல் அது என்றும் தமது டுவிட்டா செய்தியில் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தைக் கேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர் அக்கட்சியிலிரந்து விலகி இன்று பிஜேபி யில் இணைந்தனர் சுமீபத்தில் அம்மாநிலத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை உறுப்பினா் தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற உறப்பினர் பதவியை ராஜிநாமா செய்த எட்டு காங்கிரஸ் உறப்பினர்களில் ஐந்து பேர் இன்று பிஜேபி யில் இணைந்துள்ளனர்

எல்லைப் பகுதியில் தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டுமென்றம் அதில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த சீனா முயன்றால் அது இரு நாடுகளுக்கிடபே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன ராணுவத்தின் இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான நப்பிக்கையை தகாத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இரு நாடுகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏல்லைப் பகுதியில் அமைதியை எற்படுத்த வேண்டிய அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமிழ்நாடு காநாடகா ராஜஸ்தான் மேற்குவங்கம் உத்திரபிரதேசும் ஆகிய மாநிவங்களைச் சே்ந்த இவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

மேலும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி பங்ளாதேஷூக்கு மற்றொரு விமானம் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வடகிழக்கு மாநிலங்களிலும் கன மழை பெய்து வருகிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கன மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டள்ளது அம்மாநிலத்தில் ஒடும் ஆறுகள் அபாய கட்டத்தைத் தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுவதால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர்